மருந்துமாநிலஅரக்களுக்குதொடா்ந்து இலவசமாகவழங்கப்படும் என்றுசுகாதாரத்துறைஅறிவித்துள்ளது உச்சநீதிமன்றதலைமைநீதிபதியாகதிருஎன் விரமணா இன்றுபதவியேற்றுக் கொண்டாா்

இறதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளது

இந்தநோய் தொற்றைகட்டுப்டுத்துவதற்காக பஞ்சாயத்துஅமைப்புகள் ஆற்றியபனிபாராட்டுதலுக்குரியதுஎன்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

இந்தநிகழ்ச்சியில் ஊரகபகுதிகளைநவீனதொழில்நுட்பத்தின் மூலம் நிலஅளவைசெய்துவரைமுறைப்படுத்தும் திட்டத்தைநாடுமுழுவதற்கும் பிரதமர் விரிவுபடுத்தினார் இந்ததிட்டத்தின் கீழ் நான்குலட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்குசொத்தரிமைக்கானஅட்டைகளையும் பிரதமர் வழங்கினார்

மாநிலங்களுக்குத் தேவையானமருத்துவ ஆஸ்ஸ்ஐன் மற்றம் தடுப் மருந்துகளைமத்தியஅரசுசீராகவிநியோகம் செய்துவருகிறது

ஆக்ஸிஜன் கண்டெய்னா்கள் ரயில்கள் மூலம் பல்வேறுமாநிலங்களுக்குஎடுத்துச் செல்லப்பட்டுவருகின்றன விமானப்படை மூலமாகவும் ஆக்ஸிஜன் விநியோகம் நடைபெற்றுவருகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுநிறுவனம் மற்றும் ரானுவத்தின் சார்பில் கூடுதல் படுக்கைவசதிகள் ஏற்படுத்தப்பட்டுவருகின்றன

இதற்கிடையேநான்குலட்சும் தடுப்பு மருந்துகள் தமிழகத்திற்குவந்துள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் தலா இரண்டுலட்சம் கோவாக்ஸின் மற்றும் கோவிஷீல்டுதடுப்பு மருந்துகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவைமாவட்டங்களுக்குவிரைவில் விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பல்வேறுமாநிலங்களில் வார இறுதிநாட்களில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தநோய் தொற்றபரவலைகட்டுப்படுத்துவதற்காகஉத்திரபிரதேசத்தில் வார இறுதிநாட்களில் ஊரடங்கு செயல்பாட்டிற்குவந்துள்ளது நாளைமறுநாள் அதினலை ஏழு மணிவரை இந்தகட்டுப்பாடுகள் செயல்பாட்டில் இருக்கும் என்றுஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது இந்தநாட்களில் அத்தியாவசியப் பணிகளுக்குமட்டுமேஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் நாளை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது

கேரளாமற்றும் கர்நாடகமாநிலத்திலும் இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்தவதற்காகவார இறுதிநாட்களில் பல்வேறுகட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன

மகாராஷ்டராவில் உள்ளமருத்துவமனைகளில் ஆக்ஸிஐன் கையிருப்பு குறித்துதனிக்கைநடத்துமாறுஅம்மாநிலஅரசின் முதன்மைசெயல் மாவட்டநிர்வாகங்களுக்குஅறிவுறத்தியுள்ளார்

இதனைமீறபவர்களுக்குறயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றதலைமைநீதிபதியாகதிருஎன் விரமணா இன்றுபதவியேற்றுக் கொண்டார்

திருவெங்கையாநாயுடு பிரதம் திருநரேந்திரமோடிமற்றும் மத்தியஅமைச்சர்கள் பலர் இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

உடல்நிலைகவலைக்கிடமாகஉள்ளதாகவும் அவர்கள் இதில் பேரின் மருத்துவமனையில் ஆறு சிகிச்சைக்காஅனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரானுவம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தளட்டுபோின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ரானுவத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மீட்புப் பணிகள் தொடர்ந்துநடைபெற்றுவருவதாகளமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்ராகண்டின் சமோலிமாவட்டத்திற்குஉட்பட்டசும்னாபகுதியில் நேற்று இந்தபனிச்சிவு ஏற்பட்டது அங்குள்ளஎல்லைசாலைநிறுவனத்தின் முகாம் முற்றிலுமாகபாதிக்கப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே அம்மாநிலமுதலமைச்சர் திருதிராத்சிங் ராவத் பனிச்சிவினால் பாதிக்கப்பட்டபகுதிகளைவான்வழியாகஆய்வு செய்தாா் மதுரைசித்திரைதிருவிழாவின் முக்கியநிகழ்ச்சியானமீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்றநடைபெற்றது

தமிழகத்தின் பல்வேறுபகுதிகளில் இன்றுமழக்குவாய்ப்பு உள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்குத் தொடர்ச்சிமலையையொட்டியமாவட்டங்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் திருப்பத்துர் மதுரை கரூர் நாமக்கல் திருச்சி திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வேலூர் விருதுகள் தென்காசிமற்றும் கன்னியாகுமிமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் பிய மிதமானமழைபெய்யக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

இப்போட்டியில் இந்தியாளட்டு தங்கம் மூன்றுவெண்கலப் பதக்கங்களைவென்றது

ஐ பிளல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்றுகொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது